இந்தத் திருவிழாவின்போது தடுப்பூசிக்கானமுன்பதிவு உள்ளிட்டநடவடிக்கைகளில் மூத்தகுடிமக்கள் தேவைப்படுவோருக்குஉதவிசெய்யமுன்வருமாறுபிரதமர் திருநரேந்திரமோடி மற்றும் இளைஞர்களுக்குஅழைப்பு விடுத்துள்ளார்

இதுவரைபத்துகோடிக்கும் மேற்பட்டகோவிட் தடுப்பூசிடோஸ்களைசெலுத்தி நாட்டில் இந்தியாசாதனைபடைத்துள்ளது

இதுகுறித்துமாநிலஅரசுவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் சென்ளை செங்கற்பட்டுமற்றும் திருவள்ளூர் மாவட்டகடற்கரைப் பகுதிகளில் இன்றுமுதல் சனி சஞாயிறுமற்றும் அனைத்துஅரசுவிடுமுறைநாட்களிலும் பொதுமக்கள் கூடுவதற்குதடைவிதிக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் சில புதியதளர்வுகளையும் அரசுஅறிவித்துள்ளது

எளினும் அனைத்துவழிபாட்டுத் தலங்களிலும் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்தகூட்டங்கள் நடத்தஅனுமதியில்லை திரையரங்குகளில் புதியதிரைப்படங்கள் வெளியிடப்படும் போது முதல் ஏழு நாட்களுக்குமட்டும் கூடுதலாகஒருகாட்சிதிரையிட்டுக் கொள்ளவும் மாநிலஅரசுஅனுமதியளித்துள்ளது

சென்னையில் மெட்ரோரயில் பயணத்தின்போது முகக்கவசம் அணியாதபயணிகளுக்கு இன்றுமுதல் அபராதம் விதிக்கப்படும் எனசௌனைமெட்ரோரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது

மேலும் இருநாட்டுதலைவர்களின் வழிகாட்டுதலைப் பெற்றுஅடுத்தகட்டநடவடிக்கைகளைமேற்கொள்வதுஎனதீர்மானிக்கப்பட்டுள்ளது

பண்ரூட்டிதொகுதிசட்டமன்றஉறுப்பினர் திருமதிசத்யாபன்னீர்செல்வம் அஇஅதிமுகவிலிருந்துநீக்கப்பட்டுள்ளார்

ரயில்வேபராமரிப்புப் பணிகள் காரணமாகதிருத்தணி திருவள்ளூர்

எகிப்தில் நடைபெற்றுவரும் சர்வதேசடென்னிஸ் போட்டியின் இறுதிச்சுற்றுக்கு இந்தியாவின் சசிக்குமார் முகுந்த் முன்னேறியுள்ளார்

ஜம்மு கஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் கேலோ இந்தியாஉயர்சிறப்பு விளையாட்டுமையம் மற்றும் தண்ணீர் விளையாட்டுமையத்தைமத்தியவிளையாட்டுத்துறைஅமைச்சர் திருகிரண் ரிஜிஜூ திறந்துவைத்தார்